மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் நாளை நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாா் நிலையில் உள்ளன

எல்லைப்பகுதியில் பாக்கிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதையடுத்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை இந்திய ரானுவத்தினர் தகர்த்தனர்

அமெரிக்கா உடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய நிதியமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

இனி விரிவானச் செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் நாளை நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன

ஹரியானாவில் ஆளும் பிஜேபி காங்கிரஸ் இந்திய தேசிய வோக்தள் கட்சிகள் களத்தில் உள்ளன

இது தவிர பீகாரில் உள்ள சமஸ்திபூர் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள சதாரா மக்களவைத் தொகுதிக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது

இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முடிவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி மட்டுமே வாக்களிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை பான் கார்டு புகைப்படத்துடன் கூடிய ஒய்வூதிய ஆவணம் ஆதார் அட்டை மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு டறுதித்திட்டத்திற்கான பணி அட்டை மருத்துவக் காப்பீடு அட்டை தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என்றால் அவர்கள் வாக்களிக்க இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுப்படுத்தியுள்ளது நாங்குநேரி தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதூக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எல்லைப் பகுதியில் அத்துமீறி பாகிஸ்தான் ரானுவம் தாக்குதல் நடத்தியதையடுத்து ஆக்கிரமிப்பு கஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி தகர்த்தது தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவ உதவும் வகையில் செயல்பட்ட பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்தத் தாக்குதலில் பீரங்கிகளைப் பயன்படுத்தி தீவிரவாத முகாம்களை இந்திய ரானுவம் தாக்கி அழித்தது நீலம் சமவெளி பகுதியில் உள்ள சில முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் முகாமில் இருந்தவா்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குப்வாரா மாவட்டத்தில் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது

இந்த நிகழ்வு குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ தலைமைத் தளபதி பிபின் ராவத்துடன் தொடர்புகொண்டு பேசினார் இதனிடையே எல்லைப் பகுதியில் நிலவும் பதற்றம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் உன்னிப்பாக கவனித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஆக்கப்பூர்வ சிந்தனை நம்பிக்கை திறமையில் நம்பிக்கை மற்றும் ஆதாரங்கள் ஆகியவை புதிய இந்தியாவுக்காள சிந்தனை என்று கூறினார் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக அரசு நிர்வாகத்தில் பெருமளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் அரசின் சேவைகளை பயனாளிகளுக்கு நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக அரசின் சேவைகள் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சமையல் எரிவாயு இணைப்பு வங்கிக் கணக்குகள் மற்றும் ககாதார சேவைகளை வழங்குவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார்

சிறந்த மூத்த குடிமகனுக்கான விருது முன்னாள் அரசு தலைமை வழக்குரைஞர் கே பராசரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற முதியோா் நாள் விழாவில் இந்த விருதினை குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கைய நாயுடு அவருக்கு வழங்கினார் முதியோர்களின் நலனுக்கான அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பாக செயவ்பட்ட திரு பராசரனுக்கு இந்த விருது வழங்கப்படுவது மிகவும் பொருத்தமானது என்று திரு வெங்கைய நாயுடு கூறினாா் மேலும் திரு பராசரன் சுட்டம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட இதர துறைகளில் சிறந்து பணியாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார்

ராஜஸ்தானில் இந்திய ராணுவத்தின் இரண்டு நாள் போா் பயிற்சி ஒத்திகை இன்று தொடங்கியது இந்த பயிற்சி ஒத்திகையில் இந்தியாவின் அக்னி அக்னி ஏவுகணை பீரங்கி ரானுவ ஆயுதங்கள் வான்படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் ஆகிய ராணுவ தளவாடங்கள் ஈடுபடுத்தப்பட்டன

டொனால்ட் ட்ரம்ப் திஉரென கைவிட்டார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சா்வதேச மாநாட்டை தனது குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தில் நடத்த திட்டமிட்டதாக எழுந்த குற்றக்சாட்டை அடுத்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது சிரியாவின் முக்கிய இடத்திலிருந்த படைகளை அமெரிக்கா இன்று திரும்பப் பெற்றுக்கொண்டுள்ளது

போதிய வெளிச்சமின்ஸை காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ரோஹித் ஷர்மா அடித்த முதல் இரட்டை சதம் இதுவாகும்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது கொச்சியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் கேரளா அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது